மசோதா இன்று மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது

ஜம்மு கஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் மாவட்டத்தில் பாகிஸ்தான் படைகள் இன்று அத்தமீறி தாக்குதல் நடத்தினா்

அரசியல் சாசன அமர்வை உச்சநீதிமன்றம் ஏற்படுத்தியுள்ளது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் புனேயில் இன்று மாலை தொடங்குகின்றன

இனி விரிவான செய்திகள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொதுப் பிரிவினருக்கு கல்வி வேலைவாய்ப்பில் பத்து சதவீத இடதுக்கீடு வழங்க வகைசெய்யும் சுட்டத்திருத்த மசோதா இன்று மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது மத்திய சமூக நலத்துறை அமைச்சர் திரு தாவர்சந்த் கெலாட் இநத மசோதாவை தாக்கல் செய்தார் இந்த மசோதா நேற்று மக்களவையில் நிறைவேறியது

அஇஅதிமுக உறுப்பினர்கள் இந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் வெளிநடப்பு செய்தனர் இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திர தாவர்சந்த் கெலாட் பொதுப் பிரிவில் நலிவடைந்தவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ள இந்த மசோதா வரவாற்றுச் சிறப்பு வாய்ந்தது என்றார் நல்ல நோக்கத்தில் அரசு இந்த மசோதாவை கொண்டு வந்திருப்பதாகவும் மண்டல் கமிஷன் பரிந்துரைகளில்கூட பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொதுப் பிரிவிளருக்கு இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து பரிசீலிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் அரசியல் சாகனத்திற்கு உட்பட்டே இந்த மசோதா கொண்டுவரப் பட்டுள்ளதால் இதற்கு நீதிமன்றம் தடையாக இருக்காது என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் இந்து முஸ்லீம் சீக்கிய மதம் உள்ளிட்ட அனைத்து மதங்களிலும் உள்ள பொதுப்பிரிவினரும் இந்த மசோதாவால் பயனடைவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் விவாதத்தில் பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் திரு கே வி தாமஸ் இந்த மசேதாவை காங்கிரஸ் எதிர்க்கவில்லை என்றும் ஆனால் தற்போதைய சூழலில் அரசு இதை கொண்டு வந்துள்ளது பல்வேறு கேள்விகளை எழுப்பும் என்றும் கூறினார் இந்த மசோதாவை தாக்கல் செய்வதற்கு முன்பு அரசு முறையாக கலந்து ஆலோசிக்கவில்லை என்றும் இதனை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்ப வேண்டும் என்றும் அவர் கூட்டுக்கொண்டார் மத்திய அமைச்சரும் வோக் ஜனசக்தி தலைவருமான திரு ராம்விவாஸ் பாஸ்வான் நீண்டகால கோரிக்கையை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நிறைவேற்றியுள்ளது என்றார்

தமது கட்சி இதை வரவேற்பதாக திரிணமூல் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் திரு கதிப் பந்தோபாத்தியாயா கூறினார் சிவசேனாவும் இந்த மசோதாவிற்கு ஆதரவு தெரிவித்துள்ளது இந்த மசோதா மீது பேசிய அஇஅதிமுக மூத்த தலைவரும் மக்களவை துணைத்தலைவருமான திரு தம்பிதுரை

மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஐக்கிய ஜனதா தளம் பிஜூ ஜனதா தள் ஆகிய கட்சிகள் இந்த மசோதூவிற்கு ஆதரவு தெரிவித்துள்ளன மக்களவையில் இந்த சுட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் தேச வரலாற்றில் இது முக்கிய நடவடிக்கை என்று குறிப்பிட்டுள்ளார் சமூகத்தில் உள்ள அனைத்து பிரிவினருக்கும் சமமான நீதி வழங்க எடுக்கப்பட்டுள்ள முயற்சி இது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களித்த அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் பிரதமர் மோடி கூறியுள்ளார் மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங் திருமதி ஸ்மிருதி இரானி திரு ஹர்ஷ்வர்தன் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா ஆகியோரும் மசோதா நிறைவேற்றப்பட்டதற்கு மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் மகாராஷ்டிரா மாநிலம் சோலாப்பூர் எதாஷி பகுதியில் நான்கு வழிச்சாலையை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்து வைத்தார்

இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொதுப் பிரிவினருக்கு பத்து கதவீத இடஒதுக்கீடு அளிப்பதற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் பலத்த குற்றச்சாட்டுக்களை எழுப்பிய போதிலும் அரசு நிதானத்துடன் இந்த விவகாரத்தை கையாண்டிருப்பதாகக் கூறினார்

ஜம்மு கஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் பகுதியில் பாகிஸ்தானிய படைகள் அத்தமீறி நடத்திய தாக்குதலுக்கு இந்திய தரப்பிலிருந்து பதிலடி தரப்பட்டுள்ளது இன்று காலை எட்டரை மணி அளவில் இந்த தாக்குதல் நடைபெற்றதாக இந்திய ராணுவ உயரதிகாரி தெரிவித்துள்ளார் இதில் உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை பீகார் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர்கள் அரசு பங்களாக்களிலிரந்து வெளியேற வேண்டுமென்று பாட்னா உயா்நீதிமன்றம் சம்பந்தப்பட்டவா்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது தலைமை நீதிபதி திரு ஏ பி ஷா நீதிபதி திருமதி அஞ்சனா மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அம்வு இதற்கான உத்தரவை இன்று பிறப்பித்தது முன்னாள் முதலமைச்சர்கள் திரு சத்திஷ்குமார் சிவ் டாக்டர் ஜெகநாத் மிஸ்ரா திரு ஜீத்தன் ராம் மஞ்ஜி திருமதி ராப்ரிதேவி மற்றும் திரு வாலுபிரசாத் யாதவ முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் ஆகியோர் வாழ்நாள் முழுவதும் தங்கிக் கொள்வதற்கு அரசு பங்களாக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன

பயங்கரவாதத்தை சில நாடுகள் கொள்கையாகக் கொண்டு செயல்படுவதால் உலகில் பயங்கரவாதம் பல்வேறு ரூபங்களை எடுத்துள்ளதாக ராணுவ தலைவர் ஜெனரல் விபின் ராவத் கூறியுள்ளார் புதுதில்லியில் மாநாடு ஒன்றில் பேசிய அவர் வளரும் நாடுகளை பாதிக்கும் நோக்கில் பயங்கரவாத நடவடிக்கைகள் பெருகி வருவதாகவும் இதனை சில நாடுகள் ஆதரிப்பதாகவும் குற்றம்சாட்டினார் ராமஜென்ம பூமி பாபர் மசூதி நிலம் தொடர்பான வழக்கை விசாரிப்பதற்கு ஐந்து நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வை உச்சநீதிமன்றம் அமைத்துள்ளது தலைமை நீதிபதி திரு ரஞ்ஜன் கோகோய் மற்றும் நீதிபதிகள் திரு போப்டே திரு என் வி ரமணா திரு லலித் மற்றும் திரு சந்திரசூட் ஆகியோர் இந்த அமர்வில் இடம்பெற்றுள்ளனர் இந்த வழக்கின் மீது நாளை முதல் விசாரணை நடைபெறும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்தள்ளது

வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் தலையீட்டால் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது

மத்திய மாநில அரசுகளின் முயற்சியால் விடுவிக்கப்பட்ட அவர்கள் அனைவரும் தங்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர்

இந்த பத்திரிகை செயல்பட்டு வந்த இடத்திலிருந்து காலி செய்ய வேண்டுமென்று தில்லி உயா்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் கேலோ இந்தியா விளையாட்டுக்களை பிரதம் திரு நரேந்திரமோடி காணொலி காட்சி மூலம் இன்று தொட்ங்கி வைக்கிறார் இளைஞர் நலன் மற்றும விளையாட்டுத் துறை அமைச்சர் திரு ராஜ்ய வர்த்தன் சிங் ரத்தோர் மகாராஷ்டிர மாநில முதலமைச்சர் தீரு தேவேந்திர பட்நவிஸ் ஆகியோர் இந்த விழாவில் பங்கேற்கின்றனர்

இந்தியாவின் இளம் வீரர்களுக்கு சிறப்புப் பயிற்சி அளித்து அவர்களை சர்வதேச விளையாட்டுக்களுக்கு அனுப்புவது தொடர்பான போடிட்டிகளை கேவோ இந்தியா திட்டத்தின் கீழ் நடத்த மாநில அரசுகள் வீரர்களை தேர்ந்தெடுத்துள்ளன ஈரானில் உள்ள சிஷ்தான் பலுசிஸ்தான் மாகாணத்தில் சபஹா் துறைமுகத்தை இந்தியா அமைக்கும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றம் நெடுஞ்சாலைத்துறை அமைச்ச் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளாா் அரசமுறைப் பயணமாக இந்தியா வந்துள்ள ஈராள் வெளியுறவுத்துறை அமைச்சள் திரு முகமது ஜாவத் ஷீபை சந்தித்த அவா் இந்த துறைமுகத்தின் செயல்பாடுகள் முழுவதையும் இந்தியா ஏற்றுக் கொள்ளும் என்று கூறினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்தியா ஈரான் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் துறைமுகம் அமைக்கப்படுவதாகக் கூறினார் சபஹார் பகுதியில் பெட்ரோ ரசாயனம் மற்றம் உரத் துறைகளில் இந்தி முதலீட்டாளர்களுக்கு வரவேற்பு அளிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசிய நாடுகளுக்கு கடல் மூலமான வர்த்தகத்தை மேற்கொள்வதற்கு முக்கிய தொடர்பாக உள்ள சபாஹார் துறைமுகத்தையும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வர்த்தக முதலீடுகளை மேற்கொள்ளவும் இரு நாடுகளைச் சேர்ந்த முதலீட்டாளர்கள் நடவடிக்கை மேற்கொள்வார்கள் என்று திரு நிதின்கட்கரி கூறினார் ஈரானிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதற்கு அமெரிக்கா விதித்துள்ள தடையை தளர்த்துவது குறித்து இந்தியா நடவடிக்கை மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார் ஆப்கானிஸ்தானில் மறு குடியமா்வு பணிகளை மேற்கொள்வது தொடா்பாக ஆப்கானுக்கான அமெரிக்க சிறப்பு பிரதிநிதி சால்மே கலீல் சாத் இந்தியா வரவுள்ளதாக அமெரிக்க அரசு அறிவித்துள்ளது அமெிக்க அதிபர் திரு டொனால்டு ட்டிரம்புடன் பிரதம் திரு நரேந்திரமோடி நேற்று தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட பின்னர் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது